ரயில் ஆகிய முன்று போக்குவரத்துக்களையும் ஒருங்கிணைப்பதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் மக்களின் முதலீடுகளை பாதுகாக்கும் வகையில் அனைத்து நிறுவனங்களும் வெளிப்படைத் தன்மையுடன் கூடிய நிர்வாக நடவடிக்கைகளை ஊக்குவிக்க வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கப்யா நாயுடு கேட்டுக் கொண்டுள்ளார்

தேசிய கல்விக் கொள்கை அமைந்துள்ளதாக என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் தெரிவித்துள்ளார்

நாளை அடுத்த சுற்றுப் பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளது

இனி விரிவான செய்திகள் பேருந்து மெட்ரோ மற்றும் ரயில் ஆகிய மூன்று போக்குவரத்துக்களையும் ஒருங்கிணைப்பதன் மூலம் நகரங்களுக்கான அதிநவீன போக்குவரத்து சேவையை உருவாக்குவதில் மத்திய அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாகபிரதமா் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளாா் குஜராத் மாநிலத்தில் அகமதாபாத் மெட்ரோ ரயில் திட்டத்தின் இரண்டாம் கட்டப் பணிகள் மற்றம் சூரத் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான பணிகள் ஆகியவற்றை பிரதம் இன்று காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார்

சுற்றுச் சூழலுக்கு உகந்த வகையிலும் பெரும் அளவிவான மக்கள் பயன்படுத்தும் வகையிலும் மெட்ரோ ரயில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக திரு நரேந்திரமோடி குறிப்பிட்டாள் நிர்வாக பொறுப்பில் இருப்பவர்களுக்கு தகவல் தெரிவிக்கும் முறையை அனைத்து நிறுவளங்களும் பின்பற்ற வேண்டும் என்றும் தகவல் தெரிவிப்பவர்களுக்கு நிறுவனங்கள் உரிய பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்றும் குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கய்யா நாயுடு கேட்டுக் கொண்டுள்ளார் இந்திய நிறுவன செயலாளர்கள் கல்வி நிறுவனத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் அனைத்து நிர்வாக நடைமுறைகளிலும் வெளிப்படைத் தன்மயை ஊக்குவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார்

தகுதியுடைய நிறுவன செயலாளர்கள் நிர்வாக நடவடிக்கைகளில் உரிய வழிகாட்டுதல்களை வழங்க வேண்டும் என்றும் நிறுவனங்கள் நேர்மையாக செயல்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு வெங்கய்யா நாயுடு கேட்டுக் கொண்டார்

மூன்று வேளான் சட்டங்கள் தொடர்பான அனைத்து அம்சங்கள் குறித்தும் விவசாய சங்கங்கள் பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த அரசு தபாராக இருக்கிறது என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் கூறியுள்ளார் வேளாண் சுட்டங்களை திரும்பப் பெற வேண்டும் என்ற கோரிக்கையைத் தவிர்த்து விவசாயிகள் அச்சட்டங்கள் தொடர்பான தங்களது கருத்துக்களை அரசிடம் தெரிவிக்கலாம் என்று அவர் கூறியுள்ளார் விவசாய சுங்கப் பிரதிநிதிகளுடன் நாளை மத்திய அரசு நடத்தும் அடுத்த சுற்று பேச்சுவார்த்தையின்போது விவாதிக்கப்பட வேண்டிய அம்சங்கள் குறித்து விவசாய சங்கங்களுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார் மேலும் அறுவடைக்குப்பின் பயிர் கழிவுகளை எரிப்பது மின்சாரம் தொடர்பான அம்சங்கள் குறித்தும் விவாதிக்க அரசு ஒப்புக் கொண்டுள்ளது வேளாண் சட்டங்களுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் மூன்று சட்டங்களையும் ரத்து சுய்ய வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருவதாக திரு நரேந்திர சிங் தோமர் கூறியுள்ளார்

இத்தொடர்பாக பிரதமர் விடுத்துள்ள டுவிட்டர் செய்தியில் மக்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொண்டுள்ளார் மக்கள் தங்களது கருத்துக்களை நமோ செயலி மற்றும் மை கவ் இணையதளம் மூலம் பகிா்ந்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது

தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று புதுதில்லி சென்றடைந்தார் புதுதில்லியில் நாளை அவர் பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்திக்க உள்ளார் இந்த சுந்திப்பின்போது மாநிலத்தின் வளர்ச்சித் திட்டங்களுக்கான கோரிக்கைகள் அடங்கிய மனுவினை முதலமைச்சர் சமர்ப்பிக்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மத்திய அமைச்சர்களையும் திரு எடப்பாடி பழனிசாமி சந்திக்க திட்டமிட்டுள்ளார் மாணவர்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் தனித்துவம் வாய்ந்த கல்வி முறையாக புதிய தேசிய கல்விக் கொள்கை அமைந்துள்ளது என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் கூறியுள்ளார் புதுதில்லியில் உள்ள கேந்திரீய வித்யாலயா பள்ளி மாணவர்களிடம் கலந்துரையாடிய அவர் இந்தப் புதிய கல்விக் கொள்கை மூவம் தொழில் மற்றும் பிற திறமைகளை மாணவர்கள் மேம்படுத்திக் கொள்ள முடியும் என்று தெரிவித்தார் மாணவர்கள் அனைத்துத் துறைகளிலும் தர்சார்பு அடையும் வகையில் பாடத்திட்டங்களையும் மதிப்பீட்டு முறைகளையும் புதிய கல்விக் கொள்கைக் கொண்டுள்ளதாக திரு ரமேஷ் பொக்ரியால் தெரிவித்தார்

புதுதில்லியில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமளையில் தீக்காயம் மற்றும் பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சைக்கான புதிய கட்டிடத்தை மத்திய ககாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் இன்று திறந்து வைத்தார்

அவசர சிகிச்சைப் பிரிவுடன் இந்தப் பிரிவும் இணைக்கப்பட்டுள்ளதன் மூலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு விரைவான சிகிச்சை அளிக்க முடியும் என்றும் அதனால் உயிரிழப்புகளை தவிரிக்க முடியும் என்றும் அவர் தெரிவித்தார் இந்தியா போன்ற வளர்ந்து வரும் நாடுகளில் தீ விபத்துக்களால் ஏராளமாள தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்த அமைச்சர் தீக்காயம் அடைந்தவர்களுக்கு நவீன முறையிலான சிகிச்சை வழங்குவதை நோக்கமாகக் கொண்டு இப்பிரிவு ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகக் கூறினார்

மூன்று நாள் பயணமாக தலைமைத் தேர்தல் ஆணையர் திரு சுனில் அரோரா அசாம் மாநிலம் குவஹாத்தி சென்றடைந்தார் அம்மாநில சுட்டப் பேரவைக்கு விரைவில் தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அதுதொடர்பான நடவடிக்கைகள் குறித்து அவர் ஆய்வு செய்ய உள்ளார் அசாம் சட்டப் பேரவைத் தேர்தலை நடத்துவதற்கான தேதி குறித்து முடிவு செய்ய அம்மாநிலத்தில் உள்ள பல்வேறு அரசியல் கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டள்ளதாக அம்மாநிலத் தலைமைத் தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார் தலைமைத் தேர்தல் ஆணையர் திரு சுனில் அரோரா தலைமையில் நடைபெற உள்ள கூட்டத்தில் தேர்தல் அலுவலக உயரதிகாரிகள் அம்மாநிலத் தலைமைச் செயலாளர் காவல்துறைத் தலைமை இயக்குநர் மற்றும் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்க உள்ளனர் துறைமுகங்களில் பயன்படுத்தப்படும் இரண்டு நகரும் கிரேன்களை இந்தியா ஈரானுக்கு வழங்கி உள்ளது

மத்திய ஆசிய நாடுகளின் சந்தை வசதிகளை பயன்படுத்திக் கொள்ளும் வகையில் முக்கியத்துவம் வாய்ந்த சபகர் துறைமுகத்திற்கு கிரேன்கள் உள்ளிட்ட கனரக உபகரணங்களை வழங்குவதள் மூலம் அந்நாட்டுடனான உறவு மேலும் வலுப்படும் என்று மத்திய துறைமுகங்கள் மற்றும் கப்பல் துறை அமைக்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார்

ஆஸ்திரேலியாவுக்கு எதிராள நான்காவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா தனது இரண்டாவது இன்னிங்சில் விக்கெட் இழப்பின்றி நான்கு ரன் எடுத்துள்ளது பிரிஸ்பேனில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் நான்காம் நாளான இன்று

அத்துடன் இன்றைய ஆட்டம் முடித்துக் கொள்வதாக அறிவிக்கப்பட்டது